உறுதியாக உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

கோவை அரசு மருத்துவக்கல்லூாரி மருத்துவ மனையில் பிளாஸ்மா வங்கியை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று திறந்து வைத்தார்

நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஙஹாய் ஒடிசா மாநிலத்தின் அறுவடைத் திருநாளான நுஹாய் இன்று கொண்டாடப்படுகிறது

பிரதமர் திரு நரேந்திரமோடி டிவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் விவசாயிகளின் கடின உழைப்பு நாட்டிலுள்ள அனைவருக்கும் உணவளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரகாஷ் ஜவ்டேகர் நாடு முழுவதும் திரைப்படம் மற்றும் சின்னத்திரை படப்பிடிப்புகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

இதன்படி படபிடிப்புத் தளங்களில் நடிகர் நடிகைகள் இதர பணியாளர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியவேண்டும் ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரக் கலைஞர்கள் பாதுகாப்பு கவச உடை அணிந்திருக்க வேண்டும் குறைந்த அளவு பணியாளர்களைக் கொண்டு படப்பிடிப்புகளை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நெறிமுறைகளை அமைச்சர் வெளியிட்டுள்ளார்

எடப்பாடி கே

மாநிலம் முழுவதும் கடைகள் வா்த்தக நிறுவனங்கள் பெட்ரோல் பங்குகள் உள்ளிட்டவைகள் மூடப்பட்டுள்ளன இருப்பினும் அத்தியாவசிய தேவைகளான பால் மருந்துக்கடைகள் மற்றும் மருத்துவமனைகள் வழக்கம்போல் இயங்குகின்றன ஊரடங்கு விதிகளை மீறுவோர் மீது சட்டரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது

காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் இன்று ஊரடங்கை மீறி செயல்பட்ட இரு பெட்ரோல் பங்குகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சீல் வைத்தனர்

உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மாநிலத்தின் வளர்ச்சியில் அரசு முழு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகக் கூறினார்

ஆசிரியர்கள் இதற்கான இணையதளத்தில் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது

விஜயபாஸ்கர் இன்று திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளை மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் பின்னர் கோவிட் நோய்த்தடுப்புப் பிரிவில் சிகிச்சைப் பெற்று வருபவர்களை பார்வையிட்டு அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்தும் அவர்கள் கேட்டறிந்தனர்

விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார்

கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார் செவிலியர் பட்டயப்படிப்பு முடித்துள்ள தகுதியுடையோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுவது குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

ம க நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தி உள்ளார் சென்னையில் இன்று அவர் விடுத்துள்ள செய்தியில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்டப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார்

திருச்சி பெரம்பலூர் திண்டுக்கல் உள்ளிட்ட உள்மாவட்டங்களில் லேசான மழைபெய்யக்கூடும் என்றும் இம்மையம் அறிவித்துள்ளது தென் தமிழக கடலோர பகுதிகளில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை நாளை இரவு பதினொன்றரை மணிவரை கடல் உயர்அலை எழும்பக் கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்